இனி விரிவான செய்திகள் சாதாரண மக்களுக்கு வங்கி சேவைகளை விரைவாகவும் நம்பிக்கையுடனும் வழங்கும் வகையில் அஞ்சலக வங்கி சேவை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லி தல்கதோரா அரங்கில் தொடங்கவுள்ள இந்திய அஞ்சலக வங்கி சேவை பொதுமக்கள் எளிதில் அணுககூடிய வகையில் இருக்கும்

வேகமாக வளர்ந்துவரும் இந்தியாவின் பல்வேறு நலத்திடட உதவிகளின் பயன்களை நாட்டின் தொலைதூர கிராமங்களுக்கு கொண்டுசெல்லும் அரசின் உன்னத முயற்சிக்கு இந்த வங்கி சேவை பெரிதும் பயன்படும்

தொடக்க சேவைகள் இந்த அனுகு மையங்களிலும் கிளைகளிலும் ஒரே நேரத்தில் தொடங்கப்படும்

பயணத்தின் முதற்கட்டமாக நாளை சைப்ரஸ் செல்லும் அவர் அந்நாட்டு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகிறார்

பல்கேரிய அதிபர் மற்றும் பிரதமருடன் அவர் பேச்சு நடத்துவார்

குடியரசுத் தலைவரின் இந்த பயணத்தின்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது

உற்பத்தி மற்றும் வேளாண்துறையின் செயல்பாடு நன்றாக இருந்ததால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தாமதமாக கணக்குகளை தாக்கல செய்தால் அபராதம் விதிப்பது போன்ற நடவடிக்கைகளால் வருமானவரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என அதிகாரிகள் கூறியுள்ளனர் நான்காவது சர்வதேச ஆயுர்வேத மாநாட்டை மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு புரீபாதநாயக் இன்று நெதர்லாந்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் நெதர்லாந்தில் இன்றுமுதல் பயணம்மேற்கொள்ளும் அவர் இம்மாநாட்டில் கலந்த்கொள்கிறாா் நெதர்லாந்தின் சர்வதேச மகரிஷி ஆயுர்வேத அறக்கட்டளை புனேயில் உள்ள சர்வதேச ஆயுர்வேத அகடமி புதுதில்லி அகில இந்திய ஆயுர்வேத மாநாடு ஆகியவை நெதர்வாந்து நாட்டின் இந்திய தூதரகத்துடன் இணைந்து கூட்டாக இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளன நெதர்லாந்திலும் ஐரோப்பாவில் உள்ள அதன் அண்டை நாடுகளிலும் ஆயுர்வேத மருத்துவமுறையை பரப்புவதே நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது

செப்டம்பர் முதல் வாரத்தில் வழக்கம்போல அனைத்து வங்கிகளும் செயல்படும் என்றும் அவற்றின் இயக்கத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது

அனைத்து ஏடிஎம்களிலும் பணம் நிரப்பப்படுவதை வங்கிகள் உறுதி செய்யவேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

சென்னையில் நேற்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு வாக்காளர் பெயர் சேர்த்தல் திருத்தம் மற்றும் பெயர் நீக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது

வனப்பகுதி மற்றும் வனவிலங்குகள் வசிக்கும் இடங்களில் சுற்றுச்சூழல் சுற்றுலாவுக்கான கொள்கையை மத்திய அரசு வகுத்துள்ளது இந்த கொள்கையின் மூலம் உள்ளுர்வாசிகளுக்கு வாழ்வாதார வாய்ப்புகள் கிடைக்க வகைசெய்யப்படும் இயற்கை குறித்த புரிந்துணர்வை சுற்றுலா பயணிகளுக்கு கற்பிக்க இது பயன்படும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வனப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தவும் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் சுற்றுலா குறித்த பயிற்சியை வழங்கவும் இந்த கொள்கை வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சுற்றுவா பயணிகளுக்கு உயர்தரமான விருந்தோம்பலை வழங்கவும் இயற்கையை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபடவும் சுற்றுலா வழிகாட்டிகளாக அவர்கள் பணி என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வனப்பகுதிகளுக்கு அப்பால் வசிக்கும் மக்களையும் வனப்பகுதியில் வசிக்கும் மக்களையும் இதில் பங்கேற்க செய்வதே இக்கொள்கையின் நோக்கம் என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் உலக நாடுகளில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்றம் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறத்தமுடியாது என்றம் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

நாட்டின் வளர்ச்சிப் பாதையின் புதிய அத்தியாயத்தை எழுதுவதில் நிறுவன செயலர்கள் கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார்

சிங்கப்பூரில் நேற்று நடந்த இந்த அமைச்சர்களின் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கலந்துகொண்டார் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தத்திற்கான முன்னெடுக்கும் மத்தியஸ்தர்கள் அதனை தீவிரப்படுத்தவேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது தொடர்புகொண்டு தெரிவிக்குமாறும் அதன் மூலம் சரியான வழிகாட்டுதல்களை அவர்கள் பெறமுடியும் என்றும் அமைச்சர்கள் கூறிபுள்ளனர் கோவா மாநிலம் பனாஜியில் நடைபெற்று வந்த ஐரோப்பிய திரைப்பட விழா நேற்று முடிவடைந்தது

கடந்த சில ஆண்டுகளாக ஐரோப்பிய திரைப்பட விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த விருதுபெற்ற திரைப்படங்கள் இதில் திரையிடப்பட்டன

ஆடவர் ஹாக்கி போட்டியில் வெண்கல பதக்கத்திற்காக இந்திய அணி பாகிஸ்தானுடன் இன்று மோதுகிறது